எடப்பாடி கே

கொல்கத்தா கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பங்களாதேஷ் தொடக்கத்திலேயே தனது முதல் விக்கெட்டை இழந்தது

எடப்பாடி கே

தென்காசி புதிய மாவட்ட தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நாடே வியக்கும் வகையில் தமிழகத்தில் குடிமராமத்து பணிகள் நடைபெறுவதாக கூறினார்

முன்னோடி மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கும் என்றார் மக்களுக்கான பணிகளை பார்த்துபார்த்து செய்துவரும் அதேவேளையில் கால்நடைகளின் நலன் கருதி ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மாநிலத்தின் கல்வித்தரம் மேம்பட அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார்

மத்திய அரசு தமிழகத்திற்கு நல்ல பயன்தரும் திட்டத்தை அறிவித்தால் ஆதரிக்கும் அதேவேளையில் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பெரிய சாதனை என்றார் அவர்

ஒரு லட்சம் ரூபாய் வரை சொத்துள்ளவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுவதாக கூறினார் நெகிழி தடைக்கு பிற மாநிலங்களுக்கு தமிழகம் வழிகாட்டியாக திகழ்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார் ராமநதி ஜம்புநதி இணைப்பு திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதாக கூறிய முதலமைச்சர் செண்பகவல்லி அணைக்கட்டு பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றார் எந்த இடையூறு வந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று கூறிய அவர் புதிய மாவட்டம் உருவாக்குவதற்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்றார் தென்காசி மாவட்டத்தை குறிஞ்சி முல்லை மருதம் என உருவாக்கி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் மக்கள் நன்மையை கருத்தில்கொண்டு இம்மாவட்டம் உதயமானதாக குறிப்பிட்டார்

மக்களவையில் கேள்விநேரத்தின்போது மகளிர் குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி எடுத்துரைக்கையில் இதை தெரிவித்த அவர் இந்த உணவுத்திட்டம் குறித்து உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்வது குறித்து ஒருமித்த முடிவை மேற்கொள்ள சிறப்பு விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அநிவுறுத்தினார்

மக்களவைத்தலைவரின் இந்த முடிவிற்கு உறுப்பினர்கள் முழு ஆதரவு தெரிவித்தனர்

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து பெட்ரோல் டீசல் உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகள் இதன் டேராடுன் மையத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார்

முன்னதாக அவையில் பல்கலைக்கழக மாணாக்கர் பிரச்சினையை எழுப்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட கட்சி உறுப்பினர் திரு

ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி குறித்து நீதியியல் விசாரணை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் அதேவேளையில் டெல்லியில் மாசு கலந்த நீரை விநியோகித்த பிரச்சினையை எழுப்பிய பிஜேபி உறுப்பினர் திரு விஜய்கோயல் இது மிகவும் கவலைக்குரியது என்றார்

குலாம்நபி ஆசாத் தேர்தல் பிணைய பத்திரங்களை எதிர்த்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை எதிர்கட்சித்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் தலைமையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

ஸ்டாலின் நாடாளுமன்ற நடப்பு கூட்டத்தொடரில் இடஒதுக்கீடு விவரங்கள் தொடர்பான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று திமுக தலைவா் திரு

அழகிரி தமிழகத்தில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணியில் குழப்பம் ஏதும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

மக்கள் பங்களிப்பு இல்லாமல் தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாது என்றும அவர் குறிப்பிட்டார்

சம்பத் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரம் நடும் விழாவை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் இன்று துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஈச்ச மரங்களை நடும் திட்டத்தின்கீழ் அமைச்சர் மரங்களை நட்டு இதனை துவக்கி வைத்தார்

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆண்டகலூர் கேட் திருவள்ளுவர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி ஆகியோர் இன்று இப்போட்டியை நேரில் பார்வையிடுகின்றனர்